நம் தூதுவர்களாக திகழவேண்டியபொறுப்பு இளைஞர்களுக்குஉள்ளதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

மத்தியஅமைச்சருமான பூட்டாசிங் இன்று புதுதில்லியில் காலமானாா்

புதுமைகண்டுபிடிப்புகளுடன் இன்றுதொழில் சிறியநகரங்களில் தொடங்கும் இளைஞர்கள் வருங்காலத்தில் சர்வதேசதொழிலதிபர்களாகவலம் வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

நிர்வாகம் என்பதுநிறுவனங்களைநிர்வகிப்பதற்குமட்டுமன்றி நமதுவாழ்நாளில் வழங்கப்படும் வாய்ப்புகளைநிர்வகிப்பதாகும் என்றுஅவர் குறிப்பிட்டாா் இலவசளிவாயு இணைப்புத் திட்டம் சிறந்தநிர்வாகத்திற்கானமுன்னுதாரணமாகதிகழ்கிறதுஎன்றும் அவர் கூறினார்

புதுதில்லிமருத்துவமனையில் நடைபெற்றஒத்திகைநிகழ்ச்சியைஆயவு செய்தமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

நான்குமாநிலங்களில் ஏற்கனவேநடத்தப்பட்டஒத்திகையின்போதுபெறப்பட்டதகவலின் அடிப்படையில் புதியநெறிமுறைகள் வகுக்கப்பட்டதாகஅமைச்சா் கூறினாா் இந்த புதியநெறிமுறைகளுடன் தற்போது இந்தஒத்திகைநடைபெற்றுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் தில்லிமட்டுமன்றிநாடுமுழுவதும் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்து இலவசமாகவழங்கப்படும் என்றும் கேள்விஒன்றுக்குபதிலளிக்கையில் கூறினார் மருந்தின் பாதுகாப்பு அமசங்கள் குறித்துபரப்பப்படும் தடுப்பு தவறானதகவல்களைபொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் போலியோதடுப்பு மருந்துதொடர்பாகவும் வதந்திகள் பரப்பப்பட்டதைஅமைச்சர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இதற்குபொதுமக்கள் செவிசாய்க்காததன் காரணமாகஅந்த இயக்கம் வெற்றிபெற்றதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

அவரதுமறைவு தமக்குவருத்தத்தைஏற்படுத்தி இருப்பதாகவும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவா் திருராகுல்காந்தியும் பூட்டாசிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகைஅருங்காட்சிவளாகம் பொதுமக்கள் பாா்வையிடுவதற்காகவரும் ஐந்தாம் தேதிமுதல் மீண்டும் திறக்கப்படுகிறது திங்கள் மற்றும் அரசுவிடுமுறைதினங்கள் தவிர இதரநாட்களில் இநதவளாகத்தைபார்வையிடலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளத்தில் இதற்காகமுன்பதிவு செய்தகொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடுமுழுவதும் கடந்தஒராண்டில் ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலம் மூன்றுகோடிக்கும் மேற்பட்டகுடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

வேளாண் துறையின் வளா்ச்சிக்கும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கும் தமிழகஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

தமிழகஅரசுகிராமசபைக் கூட்டங்களைநடத்தாதன் காரணமாகத்தான் திமுகசார்பில் மக்கள் கிராம சபை நடத்தப்படுவதாகஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்